விமானப்படை தலைமை தளபதி ஏர்ஷீப் மார்ஷல் ராக்கேஷ்குமார் சிங் பதாரியா தெரிவித்தள்ளார்

அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது

வங்கி தலையிடாது என்று அதன் ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார்

தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளது

இன்று லக்னோவில் உத்திரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தாா் இனி விரிவான செய்திகள் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள இந்திய விமானப்படை தயாராக உள்ளது என்று விமானப்படை தலைமை தளபதி ஏர்ஷீப் மார்ஷல் ராக்கேஷ்குமார் சிங் பதாரியா தெரிவித்துள்ளார் பதவியேற்றப்பின் முதல் முறையாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆண்டில் பல்வேறு சாதனைகளைப் படைத்து விமானப்படை தமது செயல் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறினார் இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் பாலகோட்டில் இருந்த தீவிரவாத முகாமை நவீன முறையில் தாக்கி அழித்தபோது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் செய்தியாளர் சந்திப்பில் திரையிடப்பட்டன

இதன்மூலம் ஐந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதமாக இருந்த ரெப்போ வட்டி வீதம் ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது வங்கிகள் திருப்பிச் செலுத்தும் ரிவர்ஸ் வட்டி வீதம் ஐந்து புள்ளி நான்கு கதவீதத்திலிருந்து நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக குறைத்துள்ளது ரிவர்வ் வங்கியின் நான்காவது இருமாத நிதிக்கொள்கை அறிவிக்கும்போது இது வெளியிடப்பட்டது உள்நாட்டு ஓட்டுமொத்த வளர்ச்சி வீதம் ஜி டி பி நடப்பு நிதியாண்டில் ஆறு புள்ளி ஒரு சதவீதமாக இருக்கும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது

பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் வங்கிகள் நிலைமையை சமாளிப்பதற்கு ரிசர்வ் வங்கி நிதி ஆதரவு அளிக்கும் என்று அவ்வங்கியின் அறிக்கை கூறுகிறது

தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெறுவதற்கு உச்சவரம்பு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒன்றேகால் லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது

இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடனுக்கான ரெப்ரோ வட்டி வீதத்தை கால் கதவீதம் குறைத்து ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக ரிசா்வ் வங்கி அறிவித்துள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் கார்ப்பரேட் வரியை மத்திய அரசு குறைத்தது குறித்து ரிசர்வ் வங்கி தலையிட வேண்டிய அவசியம் எழவில்லை என்று கூறினார் வரிவருவாயை அரசுதான் மூடிவு செய்யவேண்டும் என்றும் திரு சக்தி காந்ததாஸ் குறிப்பிட்டார் காஷ்மீர் பிரச்சளை தொடர்பாக துருக்கியும் மலேசியாவும் தெரிவித்த கருத்துக்களுக்கு இந்தியா தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ரவீஸ்குமார் இந்த நாடுகள் தெரிவித்த கருத்துக்கள் ஒருதலைப்பட்சமானவை என்றும் மேலும் ஆதாரமற்றவை என்றும் தெரிவித்தார் ஐநா பொதுச்சபையில் துருக்கி அமைச்சர் அளித்த அறிக்கையில் அந்த நாடு கஷ்மீர் பிரச்சனை குறித்து முறையாக புரிந்துகொள்ளாமல் கருத்து தெரிவித்திருப்பதாக கூறினார் மலேசியா சார்பில் ஐநா சபையில் வெளியிட்ட அறிக்கையில் ஆதாரமற்ற தகவல்கள் அடிப்படையில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரும் பல்வேறு சமயங்களில் சரியான ஆதாரங்களுடன் காஷ்மீர் பிரச்சனை குறித்த தெளிவான தகவல்களை உலக நாடுகளுக்கு அளித்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் மலேசியாவும் துருக்கியும் தாங்கள் இந்தியாவின் நட்பு நாடுகள் என்பதை கருத்தில்கொண்டு செயல்படவேண்டும் என்றும் இதுபோன்ற தவறான அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்கவேண்டும் என்றும் கூறினார் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்காளுக்கு சர்வதேச உறவுகளை எப்படி பராமரிப்பது குறித்து தெரியவில்லை என்றும் இந்திய எல்லையில் உள்ள சர்வதேச கட்டுப்பாட்டுக்கோட்டை தாண்டி செல்லுமாறு தன் நாட்டு மக்களிடம் அவர் கூறுவது ஏற்புடையதல்ல என்றும் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் பிரதமரே இந்தியாவுக்கு எதிரான ஜிகாத்துக்கு அழைப்புவிடுவது சுதனமாக விஷயமல்ல என்றம் இதுகுறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் மத்திய நிதியமைச்சா் திரு ப சிதப்பரத்தின் ஜாமீன் மனுவிற்கு சிபிஐ பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

கோயம்பேடு எம் ஜி ஆர் பேருந்து நிலையம் மாதவரம் புதிய பேருந்து நிலையம் பூவிருந்தவல்லி தாம்பரம் ரயில் நிலையம் கே கே நகர் ஆகிய இடங்களிலிருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த திரு அப்பாவு

இந்த உத்தரவை எதிர்த்து அஇஅதிமுக வேட்பாளர் திரு இன்பதுரை தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதளையடுத்து அவர் உச்சநீதிமன்றத்தில் இதளை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்பேரில் மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு தளடவிதிக்க மறுத்து விட்டது இருப்பினும் உச்சநீதிமன்றத்தில் திரு இன்பதுரை தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை முடியும் வரை முடிவுகளை அறிவிக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டது

லக்னோ தில்லி இடையே செல்லும் முதல் கார்ப்பரேட் தேஜஸ் விரைவு ரயில் சேவைய இன்று லக்னோவில் உத்திரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்பநாத் தொடங்கி வைத்தாா் பல திட்டங்களை முதல் முதலாக அறிமுகம் செய்து புகழ்பெற்ற ஜ ஆர் சி டி சி இந்த புதிய சேவையில் பயண சீட்டு முன் பதிவு பயண சீட்டுகளை ரத்து செய்தல் கட்டணத்தை திரும்ப பெறுதல் உள்ளிட்ட பல நவீன அம்சங்களை அறிமுகம் செய்துள்ளது

பயணிகளுக்கு உயர்தர உணவும் இதில் கிடைக்கும் இதுதவிர ரயிலிலேயே ஏடிஎம் வசதியும் பயணிகளின் பொருட்களை ஏற்றி இறக்கும் வசதியும் செய்யப்படும் பொதுமக்களுக்கு நாளை முதல் இந்த ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மலர்த் தோட்டம் அமைத்தல் அதிலிருந்து வாசனைப் பொருட்களை தயாரித்தல் மூலிகை தாவரங்களை வளர்த்தல் போன்ற மலர்கள் அடிப்படையிலான தொழில்களில் ஜம்மு கஷ்மீர் மக்களுக்கு பயிற்சி அளிக்க அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது இம்மாநிலத்தில் மலர்கள் அடிப்படையிலான தொழில்களுக்கு அளப்பரிய வாய்ப்பு இருப்பதால் அந்த துறையில் பயிற்சி அளிக்கப்படுவதாக மாநில ஆளுநரின் ஆலோசகர் திரு குர்ஷித் அகமத் கனி தெரிவித்துள்ளார்